பிரதமர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

இந்திய ஜப்பான் நாடுகளுக்கு இடையேயான நட்புறவை மேம்படுத்தும் வகையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இரு தலைவர்களும் நடத்தினார்கள்

வடகிழக்கு பகுதிகளில் ஐப்பான் நிறுவனங்கள் மேற்கொண்டு வரும் கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளையும் திரு

ஜப்பானில் ரெய்வா கலாச்சார காலம் தொடங்கியுள்ளது குறித்து பிரதமருக்கும் ஜப்பான் குடிமக்களுக்கும் தமது வாழ்த்துக்களை பிரதமர் தெரிவித்துக்கொண்டார் புதுதில்லியில் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறும் வருடாந்திர உச்சிமாநாட்டிற்கு ஜப்பான் பிரதமரின் வருகையை தாம் ஆவலோடு எதிர்நோக்கி இருப்பதாகவும் பிரதமர் கூறினார் இந்த சந்திப்பு குறித்து மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் ட்விட்டரில் வெளியிட்ட செய்தியில் பரஸ்பர நலன் சார்ந்த பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவான பேச்சுவார்த்தைகளை இரு தலைவர்களும் மேற்கொண்டதாக குறிப்பிட்டார் மத்திய வெளியுறவு செயலர் திரு விஜய் கோகலே செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்தியாவில் அமைக்கப்பட உள்ள பேரிடர் கட்டுமான பணிகளுக்கு ஜப்பானின் ஆதரவை பிரதமர் கோரியதாக தெரிவித்தார் இருநாடுகளும் இணைந்து பல்வேறு கூட்டு திட்டங்களை மேற்கொள்ள ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் அவர் கூறினார்

பிரகமர் திரு

இந்திய அமெரிக்க நாடுகள் இடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார உறவுகளில் சிறிய சுணக்கம் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது

இந்நிலையில் இந்திய ஜப்பான் அமெரிக்க கூட்டமைப்பின் ஒருபகுதியாக திரு நரேந்திரமோடி திரு

டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோர் இந்திய பசிபிக் கடல்சார் ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தைகளை நாளை மேற்கொள்கின்றனர்

பிரதமர் திரு

கோபே யில் இன்றுமாலை நடைபெற உள்ள சமூக விழாவிலும் பிரதமர் உரையாற்ற உள்ளார்

மனிதநேய அடிப்படையிலான வருங்கால சமூகம் என்பதே இந்த உச்சிமாநாட்டின் கருப்பொருளாகும்

மாநிலங்களவையில் பூஜ்ய நேரத்தில் இப்பிரச்சினையை எழுப்பிய சமாஜ்வாடி கட்சி உறுப்பினர் உயர்கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப பழைய முறையையே பின்பற்ற மத்திய அரசு கடந்த மார்ச் மாதம் அவசர சட்டம் பிறப்பித்ததாக சுட்டிக்காட்டினார் அதையும் மீறி இந்த காலியிடங்கள் இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றாமல் இத்தகைய விளம்பரங்களை வெளியிட்டிருப்பதாக அவர் எடுத்துரைத்தார் இதற்கு பதில் அளித்த மாநிலங்களவை தலைவர் இப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் இதுகுறித்து மத்திய அரசு ஆராய வேண்டும் என்றும் குறிப்பிட்டார்

ஹர்தீப்சிங் பூரி பல்பேறு பிரிவுகளின் கீழ் விமான நிறுவனங்கள் கட்டணங்களை வகுப்பதாக எடுத்துரைத்தார் இதற்கு காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததோடு இந்த கட்டண உயர்வை அமைச்சர் நியாயப்படுத்துகிறாரா என்று வினா எழுப்பினார்கள்

அமீத்ஷா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பாதுகாப்பு நிலைமை குறித்து ஸ்ரீநகரில் இன்று ஆய்வு மேற்கொண்டார் அம்மாநில ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் மத்திய உள்துறை செயலர் ராஜிவ் கௌபா உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர்

எடப்பாடி கே

இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் திரு

வேலுமணி திரு பெஞ்சமின் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

எடப்பாடி கே

இம்மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக்கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் இம்மீனவர்களை கைது செய்து காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு கொண்டு சென்றனர் இம்மீனவர்கள் இலங்கை நீரியல் துறை அதிகாரிகளிடம் இன்று ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகின்றனர்